வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறுதலைமைதேர்தல் ஆணையர் திருசுனில் அரோராகேட்டுக் கொண்டுள்ளார் நாடுமுழுவதும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் பிவிசிந்துகால் இறுதிக்குமுன்னேறியுள்ளார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

ஆந்திரா தெலங்கானா உத்தராக்காண்ட் மேகாலயா அருணாச்சலபிரதேஷ் ஆகியமாநிலங்களில் உள்ளஅனைத்துதொகுதிகளிலும் மிசோரம் திரிபுரா மணிப்பூர் நாகாவாந்து சிக்கிம் அந்தமான் நிக்கோபார் ஆகியமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ளஒரேஒருமக்களவைதொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுவருகிறது உத்தரப்பிரதேசத்தில் எட்டுதொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதிகளிலும் பீகார் ஆறு தொகுதிகளிலும் அஸ்ஸாமில் ஐந்துதொகுதிகளிலும் ஒடிசாவில் நான்குதொகுதிகளிலும் ஜம்முகாஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா இரண்டுதொகுதிகளிலும் சத்தீஷ்கரில் ஒருதொகுதியிலும் முதல் கட்டவாக்குப்பதிவு நடைபெற்றுவருகிறது மத்திய அமைச்சர்கள் திருநிதின் கட்கரி திருகிரண் ரிஜிஜூ திருமகேஷ் சர்மா திருவிகேசிங் திருஹன்ஸ்ராஜ் ஹகிர் காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிருமதிரேனுகாசவத்ரிஉட்படபலர் இந்தமுதல் கட்டதேர்தலில் களத்தில் உள்ளனர்

கட்டதேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் காலைமுதலேவாக்காளர்கள் முதல் வரிசையில் நின்றுவாக்களித்துவருகின்றனர் வாக்குச்சாவடிமையங்களில் வாக்காளர்களுக்குதேவையானஅனைத்துவசதிகளும் செய்துதரப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறுதலைமைதேர்தல் ஆணையர் திருகனில் அரோராகேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடியும் அனைவரும் வாக்களிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தைகருத்தில் கொண்டுவாக்களிக்குமாறுகாங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திகேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையேமக்களவைக்கு இதரகட்டங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளதொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துவருகிறது காங்கிரஸ் பிஜேபி இடதுசாரிகள் உள்ளிட்டமுக்கியகட்சிகளின் தலைவர்கள் தீவிரப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திருநரேந்திரமோடிபீகார் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் இன்றுதீவிரப்பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா மேற்கு வங்கத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சிதலைவர் செல்விமாயாவதிதிருவனந்தபுரத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளனர் க்கியமுற்போக்குகூட்டணிதலைவர் திருமதிசோனியாகாந்திஉத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்யவுள்ளார் பிஜேபி மூத்ததலைவர்களில் ஒருவரானதிருமதி ஸ்மிருதி இராணிஅமேதிதொகுதியிலும் வேட்பு மனுதாக்கல் செய்கிறார்

அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளருமானமுதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிநாமக்கல் மக்களவைதொகுதிக்குடட்பட் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் மக்களின் தேவைகளைநிறைவேற்றும் வகையில் அஇஅதிமுகதேர்தல் அறிக்கையில் உள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் மக்களின் நலனுக்காகஅஇஅதிமுகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாகஅவர் பட்டியலிட்டார் காவிரிபிரச்சினையில் தமிழகத்தின் உரிமயைஅஇஅதிமுகஅரசுதான் மீட்டெடுத்தாகவும் முதலமைச்சர் திருளப்பாடிபழனிசாமிகஹினார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் மக்கள் விரோதபோக்கைமத்தியஅரசும் தமிழகஅரசுகடைப்பிடித்துவருவதாகஅவர் குற்றம் சாட்டினார் வருமானவரிசோதனைதொடர்பாகதேர்தல் வழங்கியஆலோசனைகுறித்துவருவாய் துறைபதிலளித்தவிதம் கண்டனத்துக்குரியதுஎன்றுதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வாக்காளர் சீட்டைமட்டுமேபயன்படுத்திவாக்களிக்கஅனுமதிக்கப்படமாட்டாதுஎன்றும் திருசத்யபிரதாசாஹூ தெளிவுபடுத்தினார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கானதேவையானஅனைத்துநடவடிக்கைகளும் மாநிலம் முழுவதும மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

தமிழகத்தில் தேர்தல் பணிக்கானகாவல்துறைதலைவராகதிருஅசுதோஷ் சுக்லா இன்றுசென்னையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவது உறுதிசெய்யப்படும் என்றார் வாக்கிற்குபணம் வாங்குவதுதண்டனைக்குரியகுற்றம் எனஅனைத்துவாக்குச்சாவடிகளிலும் விளம்பரப் பலகைவைக்கவேண்மென்றுகோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவினைசென்னைஉயர்நீதிமன்றம் தள்ளுபடிசெய்துள்ளது

முன்னதாகதேர்தல் சார்பில் ஆணையத்தின் ஆஜரானவழக்கறிஞர் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்காகஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகத் தெரிவித்தாா் பொதுமக்களிடம் விழிப்புண்வைஏற்படுத்துவதற்காகபல்வேறுநடவடிக்கைகளும் தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தோதல் ஆணையத்தின் இந்தவிளக்கத்தைஏற்றுக் கொண்டநீதிபதிகள் மறுவினைதள்ளுபடிசெய்தனர் சென்னை சேலம் இடையேயானஎட்டுவழிசாலைதிட்டத்தைரத்துசெய்யமுதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருப்பதுபாமக விற்குகிடைத்தவெற்றிஎன்றுஅக்கட்சியின் இளைஞரணிதலைவர் டாக்டர் அன்புமணிராமதாஸ் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினைதொடர்பானவழக்கில் தொடர்பாக இன்றுஅவர் இது சென்னைஉயா்நீதிமன்றத்தின் உத்தரவைதமிழகஅரசுசெயல்படுத்தும் என்றுமுதலமைச்சர் அறிவித்திருப்பதைசுட்டிக்காட்டினார் வரவேற்கத்தக்கதுஎன்றும் பாராட்டத்தக்கதுஎன்றும் டாக்டர் அன்புமணிராமதாஸ் இது அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளாா உத்திரபிரதேசத்தில் இன்றுநேரிட்டசாலைவிபத்தில் எட்டுபோ் உயிரிழந்தனா் ஆக்ராஅருகேவிரைவுச்சாலையில் இன்றுஅதிகாலைகார் ஒன்றுலாரிமீதுமோதயதில் இந்தவிபத்துநேரிட்டதாககாவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர் கொள்கிறது ஜெய்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டுமணிக்குதொடங்குகிறது

இந்தியா மலேசியாஅணிகளுக்கு இடையேயானஐந்தாவதுமற்றும் இறுதிமகளிர் இலாக்கிப் போட்டி இன்றுகோலாலம்பூரில் நடைபெறவுள்ளது இந்தியநேரப்படிமாலைமணிஐந்துமுப்பதைந்துக்கு இப்போட்டிதொடங்குகிறது